இனிவிரிவானசெய்திகள் விவசாயிகளின் நலன்களைபாதுகாப்பத்தில் மத்தியஅரசுஉறுதியுடன் இருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

விவசாயிகளின் வாழ்க்கைமுறையில் பெரும் மாற்றத்தை இந்தத் திட்டம் கொண்டுவரும் என்றுஅவர் கூறினார் இது அடுத்தஐந்துநாட்களுக்குள் இந்தமாநிலத்தில் உள்ளஆயிரத்திற்கும் மேற்பட்டகிராமங்களுக்கு இந்தவசதிவிரிவுப்படுத்தப்படும் என்றுஅவர் கூறினார் இந்தநிகழ்ச்சியில் ரோப் கார் வசதிமற்றும் குழந்தைகள் இருதயநலமருத்துவமனையயும் பிரதமர் திறந்துவைத்தார்

இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைபெற்றுவருவோரின் எண்ணிக்கைதற்போதுஎட்டு புள்ளி ஏழு ஒன்றுசதவீதமாககுறைந்துள்ளதாகசுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையைவிடுத்துள்ளஅவர் பண்டிகைகாலங்களில் பொதுமக்கள் மிகுந்தமுன்னெச்சரிக்கையுட்ன இருக்கவேண்டும் என்றுவலியுறுத்தியுள்ளார் முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியைகடைபிடிப்பது கைகளைஅடிக்கடிசோப்பு போட்டுக் கழுவுவதபோன்றவற்றைமுழுமையாகபின்பற்றவேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இதற்கிடையே இந்நோய் தொற்றுதொடர்பாக பிரதமர் தொடங்கிவைத்தமக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின்கீழ பல்வேறுதரப்பினர் அரசின் நெறிமுறைகளைகடைபிடிக்கவலியுறுத்திவேண்டுகோள்விடுத்துவருகின்றனர் ஒருபகுதியாகநாமக்கல் மாவட்டம் கொண்டிசெட்டிப்பட்டியைசேர்ந்த இளங்கோமுகக்கவசம் இதன் அணியவேண்டியதன் அவசியத்தைவலியுறுத்தியுள்ளார்

மின்னனுகல்விக்கெனதேசியகல்விதொழில்நுட்பஅமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காகமத்திய அரசுநிறைவேற்றியத் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்

இதனைத்தொடர்ந்து அன்றையதினம் பிற்பகலில் மருத்துவநிபுனர் குழுவினருடனும் முதலமைச்சர் ஆவோசனைமேற்கொள்கிறார் பள்ளிகள் திரையரங்குகளைதிறப்பதுதொடர்பாகவும் கூடுதல் மற்றம் தளர்வுகளைஅறிவிப்பதுகுறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாகஆலோசிக்கப்படவுள்ளது நாட்டின் சுதந்திரத்திற்காகபாடுபட்டமருதுசகோதரர்களின் நினைவு தினம் இன்றுஅனுசரிக்கப்படுகிறது

ஆளுநர் மாளிகைமுன்பு அக்கட்சியின் தலைவர் திருமுக ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்தபோராட்டத்தில் ஏராளமானதிமுகமற்றும் அகுன் தோழமைகட்சிகளைசேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் இதற்கிடையே இந்தபிரச்சினையைதிமுகஅரசியலாக்குவதாகஅஇஅதிமுககுற்றம் சாட்டியுள்ளது

எமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

ஆள் லைன் வாயிலாகநடைபெற்றுவரும் இப்போட்டியின் காலிறுதிஆட்டத்தில் இந்தியாஆடவர் பிரவில் மங்கோலியாவையும் மகளிர் பிரிவில்கிர்கிஸ்தானையும் வென்றது இன்றுநடைபெறவுள்ளஅரையிறுதிஆட்டத்தில் இந்தியஆடவர் பிரிவுஈரானையும் மகளிர் பிரிவு மங்கோலியாவையும் எதிர்கொள்கிறது ஜெர்மனியில் நடைபெற்றுவரும் சர்வதேசசேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் குன்னேஷ்வரன் அரையிறுதிக்குமுன்னேறியுள்ளார்

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டுஆட்டங்கள் நடைபெறவுள்ளன